அரசு இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது

சென்னை பெங்களுரு திருவனந்தபுரம் உள்ளிட்ட நகரங்களில் குழாய் மூலம் விநியோகிக்கப்படும் தண்ணீர் தரமானதாக இல்லையென ஆய்வறிக்கையில் தெரிய வந்துள்ளது

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

தொடங்குகின்றன

புதுதில்லியில் நேற்று அவரது தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகவாத் ஜோஷி காங்கிரஸ் கட்சியின் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி திமுகவின் திரு டி ஆர் பாலு திரிணாமூல் காங்கிரஸின் திரு கதிப் பந்தோபாத்யாயா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்வா எதிர்க்கட்சிகள் எழுப்பும் பிரச்ளைகள் அலுவல் ஆய்வுக்குழுவில் விவாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்படும் என்றார் இதனிடையே மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடுவும் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் இதேபோன்று மத்திய அரசின் சார்பிலும் தளியாக இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற உள்ளது செய்திகளை பரபரப்பாக்குவது மற்றும் பணம் கொடுத்து செய்தி வெளியிடுவது போன்றவை தற்போதைய ஊடகத்துறைக்கு பெரும் சவாலாக உள்ளன என்று குடியரக துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய பத்திரிகை தின விழாவில் தேசிய விருதுகளை வழங்கிப் பேசிய அவர் அரசியல் கட்சிகள் மற்றும் தொழில் துறையினரால் நடத்தப்படும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சிகளில் பத்திரிகை தர்மத்தை கைவிட்டு தத்தமது சுயநலன் சார்ந்த செய்திகள் வெளியிடப்படுவதாகக் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் வலிமையான ஜனநாயகத்திற்கு ஊடக சுதந்திரம் அவசியம் என்றார் பணம் கொடுத்து வெளியிடப்படும் செய்தியைவிட போலியான செய்திகள் தற்போது பெரும் அச்சுறுத்தவாக உருவெடுத்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் உளடகங்கள் விமர்சனங்களை செய்யலாம் என்ற போதிலும் தவறான தகவல்களை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்கு மத்திய அரசு அதிக முன்னுரிமை அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் புதுதில்லியில் தேசிய பழங்குடியினர் திருவிழாவான ஆதி மஹோத்சவ் ஐ தொடங்கி வைத்துப் பேசிய அவர் பிஜேபி ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் பழங்குடியினர் நலனுக்காக பாடுபடுகிறது என்றார் மத்திய அரசின் வன் தன் விகாஷ் யோஜனா திட்டம் பழங்குடியின மக்களின் வாழ்க்கைய மாற்றியமைத்திருப்பதாகக் குறிப்பிட்ட உள்துறை அமைச்சர் இயற்கையை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்றும் வலியுறுத்தினார் சரக்கு மற்றும் சேவை வரி கணக்கு தாக்கல் மற்றும் அதற்கான படிவங்களை எளிமைப்படுத்துவது குறித்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தொழில் துறையைச் சார்ந்த பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்த ஆலோசனையின் போது இந்திய பட்டயக் கணக்காயர் பயிற்சி நிறுவனம் அகில இந்திய வணிகர்கள் கூட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்டதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி கணக்கு தாக்கலை மேலும் எளிமையாக்குவதே இந்த ஆலோசனையின் முக்கிய நோக்கம் என்றும் இது தொடர்பாக நாடு தழுவிய விரிவான ஆலோசனைகளை நடத்த நிதியமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு கணக்கு தாக்கல் செய்யும் முறை அடுத்த நிதியாண்டில் தொடங்கப்படும் எனவும் நிதியமைச்சகத்தின் டுவிட்டர் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னை திருவனந்தபுரம் பெங்களூரு கொல்கத்தா உள்ளிட்ட பெரு நகரங்களில் குழாய் மூலம் மக்களுக்கு விநியோகிக்கப்படும் குடிநீர் தரமானதாக இல்லையென மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று இதுதொடர்பான ஆய்வறிக்கையை அவர் வெளியிட்டார் இதன்படி மும்பை மாநகரில் குழாய் மூலம் வழங்கப்படும் குடிநீர்தான் தரவரிசைப் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளதாகவும் தலைநகர் தில்லியில் வழங்கப்படும் தண்ணீர் பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளதாகவும் அவர் கூறினார்

ஒரே நாடு ஒரே சும்பள நாள் திட்டத்தை கொண்டு வர மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தொழிவாளர் நலத்துறை அமைச்சர் திரு சந்தோஷ் கங்குவார் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற மாநாடு ஒன்றில் பேசிய அவர் தொழிலாளர்கள் தங்களது ஊதியத்தை ஒவ்வொரு மாதமும் உரிய நேரத்தில் பெறுவதை உறுதி செய்வதற்கான சட்டத்தை நிறைவேற்றுவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாகக் கூறினார் இதேபோன்று தொழிவாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் ஒரே சீரான குறைந்தபட்ச சம்பளத்தை நிர்ணயம் செய்யவும் மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகத் தெரிவித்தார் அரசியல் கட்சிகளிடையே ஒருமித்த கருத்து ஏற்பட்டால்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா கூறியுள்ளார் அஹ்மதாபாத் அருகே தனியார் பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் பேசிய அவர் அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவது எளிதான காரியம் அல்ல என்றார் இதனை நிறைவேற்ற சட்டத்திருத்தங்களை செய்ய வேண்டியது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநில தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டாலும் வேறு யார் என்ன கூறினாலும் உள்ளாட்சித் தேர்தல் உரிய நேரத்தில் நடத்தப்படும் என்றார் கூட்டுறவு சங்கத் தேர்தல்கள் முறையாக நடத்தப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

பிஜேபி சார்பில் இத்தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் தேசிய நகர்ப்புற சுகாதார மைய திட்டத்தின் கீழ் ஆவடி தொகுதியில் சுமார் ஒருகோடி ருபாய் மதிப்பீட்டில் ஆரம்ப சுகாதார நிலைய கட்டங்களை தமிழ வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் திரு க பாண்டியராஜன் நேற்று திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொது மக்கள் தேவையில்லாத இடங்களில் தண்ணீரை சேமிப்பதை தவிர்க்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார்

வரும் முன் காப்போம் கிட்டத்தின் கீழ் பிரிவெண்டவ் வொர்க்கர்ஸ் இருந்திருக்காங்க அதனால் கொக பரவாமல் இருப்பதற்காக நீர் நிலைகளை பாதகாப்பது தண்ணீர் தேங்காமல் இரப்பது தேவையில்லாத இடங்களில் அந்த மாதிரி பணிகளைபெல்லாம் எடுத்து செய்தகிட்டு இருக்கோம் இரண்டு பிஷைச் வருவது பொது மக்களுடய ஆரோக்கியத்திற்கு உதவியாக இருக்கும் என்று நான் நம்பறேன் படிக்கும் காலத்தில் ஏற்படக் கூடிய பிரச்னைகளை சந்திக்கக் கூடிய மனஉறுதியும் தைரியமும் மாணவர்களுக்கு இருக்க வேண்டும் என தெலங்கானா ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் மதுரையில் தனியார் மருத்துவமனை சார்பில் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் வாழ்க்கை என்பது சவாவானது என்றாலும் அதனை ஏற்றுக் கொள்வதுதான் மனித இயல்பு என்றார் மாணவர்கள் பெற்றோர்களின் கஷ்ட சூழ்நிலையப் புரிந்து கொண்டு நன்கு படித்து வாழ்க்கையில் உயர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் இருவரிச்செய்திகள் இத்தாலியின் வெளிஸ் நகரில் கடந்த ஒருவாரத்தில் மூன்றாவது முறையாக கடும் வெள்ளப் பெருக்கு ஏற்பட்டுள்ளது இலங்கை அதிபர் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் இன்று மாலைக்குள் முழுமையாக வெளியாகக் கூடும் என் அந்நாட்டு தேர்தல் ஆணையர் திரு மஹிந்தா தேசப்பிரியா தெரிவித்துள்ளார் நாட்டில் மருத்துவக் கல்வியை தரமானதாக்குவதே மத்திய அரசின் நோக்கம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் நடுத்தர தொலைவு அணுஆயுத ஏவுகணையான அக்ளி இரண்டின் இரவுநேர பரிசோதனை நேற்று வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது